தொடங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

சுமுக தீர்வு எட்டப்படும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார்

இறுதி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி பிரிஸ்பெனில் இன்று தொடங்கியது

அணியை வென்றது

புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மகேந்திரநாத் பாண்டே மூன்றாவது கட்ட திட்டத்தை தொடங்கி வைக்கிறார்

முதல் மற்றும் இரண்டாவது கட்ட திட்டங்களின் மூலம் கிடைத்த அனுபவங்களின் அடிப்படையில் கட்ட பயிற்சி திட்டம் பல்வேறு வகைகளில் மேம்படுத்தப்பட்டுள்ளதகாவும் மூன்றாவது தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாய சங்க பிரதிநிதிகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே இன்று ஒன்பதாவது சுற்று பேச்சுவாரத்தை நடைபெறுகிறது இதுதொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் விவசாயிகளின் அனைத்து கோரிக்கைகள் தொடர்பாகவும் மத்திய அரசு திறந்த மனதுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளது என்று அவர் கூறினார்

ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான பிராரம்ப் என்ற பெயரிவான இந்திய சர்வதேச உச்சி மாநாடு புது தில்லியில் இன்று தொடங்குகிறது இந்த மாநாட்டை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில் துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தொடங்கி வைக்கிறார்

முதல் நாளான இன்று பிம்ஸ்டெக் நாடுகளான பங்களாகதேஷ் பூட்டான் மியான்மர் நேபாளம இலங்கை தாய்லாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் மாநாட்டில் பங்கேற்கின்றனர் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தை மத்திய அரசு தொடங்கிய பின்பு நடத்தப்படும் அது தொடர்பான மிகப்பெரிய முதல் உச்சி மாநாடு இதுவே என்பது குறிப்பிடத்தக்கது

இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மாலை காணொலிக் காட்சி வாயிலாக உரையாற்றுகிறறர் அப்போது ஸ்டார்ட் அப் நிறுனங்களைச் சேர்ந்தவர்களுடன் பிரதமர் கலந்துரையாடவுள்ளார்

இளைஞர்கள் அதிக அளவில் ராணுவத்தில் சேரும் வகையில் அவர்களை முன்னாள் படைவீரர்கள் வழி நடத்த வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார் நேபாள வெளியுறவு அமைச்சர் திரு

இன்று அவர் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார் இருவரும் இணைந்து இந்திய நேபாள ஆறாவது கூட்டு ஆணைய கூட்டத்திலும் இன்று பங்கேற்கின்றனர் இந்தியா ஒமன் இடையேயான உத்திசார் ஆலோசனைக் குழுக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இருநாடுகளையும் சேர்ந்த வெளியுறவு அமைச்சக மூத்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் எரிசக்தி வர்த்தகம் முதலீடு பாதுகாப்பு விண்வெளி கலாச்சாரம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு அதிகரிப்பது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது

சென்னை அலைவரிசை ஒன்றில் இரவு ஒன்பது முதல் ஒன்பதரை மணி வரையும் இது ஒலிபரப்பாகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பயணிகளிடமிருந்து கூடுதல் கட்டணங்களை ரயில்வே வதலிப்பதாக சில ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது இது தொடர்பாக ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் நெரிசலைக் குறைப்பதற்காக விழாக்கால ரயில்கள் இயக்கப்படுவது நீண்டகால நடைமுறையாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதன் மூலம் மக்களுக்கு பெருமளவு சேமிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மகளிர் மேம்பாட்டுக்காக மக்கள் மருந்தகங்கள் மூலம் இதுவரை ஒரு ரூபாய் என்ற விலையில் பத்து கோடி சானிடரி நாப்தின்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த ஆண்டு குடியரசு தின நிகழ்ச்சிகளில் வெளிநாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் யாரும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள மாட்டார்கள் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது

வந்தே பாரத் இயக்கத்தின் ஒன்பதாவது கட்டம் இம்மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கியிருப்பதாக அவர் கூறினார்

எஃகு தொடர்பான இணையதளம் வாயிலான இரண்டாவது கருத்தரங்கம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது மத்திய எஃகுத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இணையமைச்சர் திரு ஃபகன் சிங் குலாஸ்தே ஆகியோர் இதில் பங்கேற்கின்றனர் கட்டுமானம் மற்றும் உள்கட்டமைப்பு துறையில் எஃகு துறைக்கு புதிய வாய்ப்புகள் என்ற தலைப்பில் இந்த கருத்தரங்கம் நடைபெறுகிறது

இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையிலான நான்காவது மற்றும் இறுதி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி இன்று தொடங்கியது

இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் கேரளா ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது